ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்களாதேஷ் பிரதமருடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கி வைத்தார்

வேண்டுமென திமுக கோரியுள்ளது புதுவையில் மின்னணு வாக்குப்பதிவு செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு வாகனத்தை தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு இன்று கொடியசைத்துத் தொடக்கிவைத்தார் குடியரசுத் தலைவர் திரு

திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் சிஸ்கோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திரு ஜான் சேம்பர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஹூக்கும் தேவ் நாராயன் யாதவ் திரு கரியமுண்டா மறைந்த பத்திரிகையாளர் குல்தீப் நய்யா ருக்கு ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகளை அவர் வழங்கினார் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை ஹரிகா துரோணவல்லி டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் சமூக சேவகர் பாகீரதி தேவி திரைப்பட நடிகர் பிரபுதேவா இசை அமைப்பாளர் சங்கர் மகாதேவன் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜெய்ட்லி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஸ்ரீஷேக் ஹசீனா ஆகியோர் இன்று காணொலி காட்சி மூலம் கல்வி சுகாதாரம் சாலைப் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை கூட்டாகத் தொடக்கிவைத்தனர் இந்த எல்லா திட்டங்களும் மக்களின் வாழ்க்கையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார் பொது மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதில் இந்தோ பங்களாதேஷ் உறவுகள் ஆற்றிவரும் முக்கியப் பங்களிப்பையே இத்திட்டங்கள் வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்துத் துறையில் மட்டுமின்றி அறிவுசார் துறைகளிலும் ஒரங்கிணைப்பை மேம்படுத்த இருநாடுகளும் நடவடிக்கை எடுத்துவருவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வலுவான உறவுகளுக்கு இதுவே சான்றாகும் என்றார்

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று கூறியது மனுதாரர்கள் தங்களின் மனுவில் எழுப்பியுள்ள பிரச்சனைகள் குறித்து சுருக்கமான குறிப்பு ஒன்றை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்யவேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப் பட்டது

மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றிய அதிகார பூர்வ அறிவப்பு நாளைய தினத்திற்குள் வெளியாகும் என திழுக தலவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் கூறினார்

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆகியோர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளனர்

ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயகத்தில் மக்களே இறுதி எஜமானர்கள் என்றும் மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற அஇஅதிமுக கூட்டணியால் மட்டுமே முடியும் என்றும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பாமக வலிமையாக இருந்த காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்றும் பாமக வைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் செயல்படுத்திய சுகாதாரத் திட்டங்கள் மற்றும் ரயில்வே திட்டங்களே இதற்குச் சான்றாகும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் புதுவையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு வாகனத்தை மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு இன்று கொடியசைத்துத் தொடக்கிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது பொதுமக்களுக்கு உள்ள சந்தேகங்களைத் தெளிவுபடுத்த தேர்தல் ஆணையம் இதுபோன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செயல்முறை விளக்கமான நடத்திவருவதாகக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதைத் தெரிந்துகொள்ளும் வசதி குறித்த தகவல்களும் எடுத்துக் கூறப்பட்டன புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு

கனகசெட்டிக்குளத் தில் பிரச்சாரம் தொடங்கும் என்று அவர் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் முடியும் வரை புதுவையில் முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து நிதி விடுவிக்கப் படுவதைத் தடுக்க தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என கோரி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரல விற்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தேர்தல் அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்பதைக் கருத்தில் கொண்டே முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து புதுவையின் குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினருக்கு முன்தேதி இட்ட காசோலைகளை வழங்கி வந்ததாக கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் நிவாரண நிதி கணக்கில் போதிய பணம் இல்லாத நிலையிலேயெ இந்த காசோலைகள் வழங்கப்பட்டு காசோலைகளைத் திருப்பி அனுப்பவேண்டாம் என வங்கிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கணக்கில் பணம் வரவர இந்த காசோலைகளுக்கு பணம் கொடுத்து வருவது வெளியில் தெரியவில்லை என்றாலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின் மீறல்தான் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

காங்கிரஸ் திமுக மற்றும் இதர கூட்டணிக் கட்சிகளுடன் இதுகுறித்து பேசப்பட்டதாகவும் ஆதரவு வழங்க இக்கட்சிகள் உறுதி அளித்திருப்பதாகவும் திரு சேது செல்வம் கூறியதாக யுஎன்ஐ செய்தி வெளியிட்டுள்ளது லோக் ஜனசக்தி கட்சி பாரதிய ஜனதா வுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டதை ஆட்சேபித்து புதுவையில் லோக் ஜனசக்தி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜிநாமா செய்துள்ளனர் அக்கட்சியின் மாநில துணைத்தலைவர் திரு

புதுவையில் கட்சியின் முக்கிய நிர்வாகப் பதவிகளை பெரும்பாலும் சிறுபான்மையினரே வகித்துவந்த நிலையிலும் கடந்த முறை கட்சித் தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்த்தை தாங்கள் ஆட்சேபிக்வில்லை என்றும் தற்போது மீண்டும் அதேபோல கூட்டணி அமைக்கப் பட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறின இது அல்லாது புதுவையில் ராஜ்நிவாஸ் முன்பாக முதலமைச்சர் நடத்திய தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக லோக்சக்தி கட்சியின் மாநிலத் தலைவர் புரட்சிவேந்த னை கட்சித் தலைமை இடைநீக்கம் செய்ததைத் தொடர்ந்து அவர் கட்சியில் இருந்து விலகிவிட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன

அம்பேத்கார் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்களைத் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இன்று சட்டக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளைப் புறக்கணித்து சட்டமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என போலீசார் எச்சரித்ததைத் தொடர்ந்து இவர்கள் கலைந்து சென்றனர் உலகக் கண் அழுத்த நோய் வாரம் நேற்றுமுதல் அனுசரிக்கப் படுவதை ஒட்டி புதுவையில் ஜப்மர் சார்பில் நடைபெற்ற கண்அழுத்த நோய் விழிப்புணர்வு நடைப் பயணத்தை ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அஷோக் படே தேசிய ஊரக சுகாதாரத் திட்ட இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் கண்ணுக்குத் தெரியாத கண்அழுத்த நோயை முறியடிப்போம் என்ற மையக் கருத்து அடிப்படையில் உலக்க் கண்அழுத்த நோய் வாரம் அனுசரிக்கப்படுகிறது

சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் வெளியுறவு அமைச்சர் வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் ஆகியோர் உயிர் இழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்